நரேந்திரமோடி யின் தலைமையின் கீழ் நல்லதொரு ஆட்சியை நாட்டிற்கு கொடுத்துள்ளதாக பிஜேபி இன்று மக்களவையில் கூறியது

ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

கிரண்பேடி கூறியுள்ளார் மக்களுக்கு பெரிய வாக்குறுதிகளை மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவையில் இன்று தேசிய ஜனநாயக முன்னணி அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா திர்மானத்தின் மீதான விவாதத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார்

விவசாயிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆகியோர் அரசின் வெற்று வாக்குறுதிகளுக்கு பலியாகிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டினார் ரஃபேல் விமானங்கள் கொள்முதல் தொடர்பான விவரங்களை அரசு வெளியிடாதது குறித்து திரு ராகுல்காந்தி கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் தலைவரின் சில கருத்துக்களுக்கு ஆளும்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சபையில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தையடுத்து சபை நடவடிக்கைகளை மக்களவைத் தலைவர் திருமதி

முன்னதாக பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு ராகேஷ் சிங் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பல ஊழல்கள் நடைபெற்றன இதனால் உலகளவில் இந்தியாவின் பெருமை சரிந்தது என கூறினார் தங்கள் வாழ்வு மேம்படும் என பல தலைமுறையினர் காத்திருந்தனர் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வறுமை ஒழிக்கப்படவே இல்லை என அவர் குற்றம் சாட்டினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் தலைமையின் கீழ் பிஜேபி நல்லதொரு ஆட்சியை நாட்டிற்கு கொடுத்துள்ளது என கூறினார் இந்தியாவில் ஒரு குடும்பத்தின் ஆட்சியே இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்களால் நாட்டிற்கு சேவை புரிய முடியாது என்றும் காங்கிரஸ் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் விவாதம் துவங்குவதற்கு முன்பே பிஜு ஜனதா தள உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதற்கிடையே ஓட்டெடுப்பு நடக்கும்போது அவையில் இருப்பதில்லை என்ற முடிவை சிவசேனா எடுத்துள்ளது நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களை அடைவதற்காக இந்தியா தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என ஐ

சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநீதி திரு சையத் அக்பருதின் கூறியுள்ளார்

வில் நீடித்த வளர்ச்சி குறித்த உயர்மட்ட அமைப்பு ஒன்றில் அவர் உரையாற்றினார்

இந்தியாவில் புதிதாக எச்ஐவி நோய் தொற்று உள்ளோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது என ஐ

அமைப்பின் அறிக்கை ஒன்று கூறுகின்றது

அரசு எடுத்த தொடர் முயற்சிகள் காரணமாக நோய் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை குறைந்ததாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டிற்குள் ரயில் பெட்டிகள் அனைத்தும் உயிரி கழிப்பறை வசதி கொண்ட பெட்டிகளாக மாற்றப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு பியூஸ்கோயல் தெரிவித்துள்ளார் இதன்மூலம் ரயில்பாதைகள் சுத்தமாக்கப்படுவதுடன் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் என அவர் கூறினார்

மீசல் விலை சுங்கக் கட்டணம் ஆகியவற்றை குறைக்க வேண்டும் எனக் கோரி அகில இந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்று நாடு தழுவிய காலவரையறையற்ற வேலை நிறுத்தத்தை துவக்கியுள்ளனர் மத்திய அரகடன் நேற்று இரவு வரை நடந்த பேச்சுவார்தைகள் முடிவு பெறாததையடுத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என அந்த அமைப்பினர் முடிவெடுத்தனர் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் என லாரி உரிமையாளர்கள் நம்பிக்கையோடு இருப்பதால் நாட்டின் ஒரு சில இடங்களைத் தவிர வேலைநிறுத்த அழைப்பிற்கு இதுவரை ஆதரவு பெரியதாக இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன

உத்ராகண்ட் உயர்நீதமன்ற தலைமை நீதிபதி திரு கேஎம் ஜோசப்பை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை உச்சநீதமன்றத்தின் கொலிதியம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சட்ட அமைச்சரின் கருத்துக்கள் கவனமாக பரிசிலிக்கப்பட்டது என்றும் நீதிபதி ஜோசப்பிற்கு எதிராக எந்தவொரு அம்சமும் காணப்படவில்லை என்றும் கொலிஜியம் கூறியுள்ளது

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததையடுத்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் அளவை கர்நாடகா அரசு குறைத்துள்ளது

நிதிஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் இன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமியை சந்தித்தார் நிதிஆயோக்கின் உறுப்பினர் திரு

சரஸ்வத் தும் அப்போது உடனிருந்தார் இந்தியாவில் அதிகாரபூர்வமாக பயணம் மேற்கொண்டு இருக்கும் சிங்கப்பூரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவை கட்டத் தொடரை முன்கூட்டியே முடித்தது ஏன் என்று மக்களுக்கு தெரிவிக்கும் கடமை உள்ளதாக துணைநிலை ஆளுதர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

எதற்கு முன்கூட்டியே சட்டப்பேரவை முடித்தார்கள் என்பதை மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றனர் என அவர் வாட்ஸ்ஆப் செய்தியில் கூறியுனார்

அனைத்து மாவட்டங்களிலும் நகரங்களிலும் சிறப்பு பிரிவு ஒன்று கலப்பு மணம் புரிந்து கொண்டவர்களிடம் இருந்து வரும் புகார்களை பெறுவதற்காக அமைக்கப்பட்டுன்ளது என்று அரசு தெரிவித்தது ஆன்லைன் மூலமும் புகார்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அரசுப் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துவரும் நிலையில் கல்வித்துறை அதிகாரிகளின் ஆணை வியப்பளிக்கிறது என்று இந்த அமைப்பின் செயலர் திரு சுகுமாறன் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பொய்யான தகவல்கள் மக்களிடையே பரவுவதை தடுக்க எடுக்கப்படும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொய் தகவலினால் கும்பலால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவங்கள் அண்மையில் நடைபெற்றது

உலகில் மற்ற எந்த நாட்டைவிட இந்தியாவில் மக்கள் அதிகமாக தகவல்களையும் போட்டோ க்களையும் வீடியோக்களையும் பார்வேர்டு செய்வதாக இந்த அமைப்பு கூறியுள்ளது

பிரதமர் திரு

உகாண்டா நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்தவுள்ளார் கடைசியாக தென்ஆப்ரிக்கா செல்லும் பிரதமர் அங்கு பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார்

இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கின்றனர்

பெர்லின் நடைபெறும் உலக வில்வித்தை கோப்பைக்கான போட்டியில் இந்திய பெண்கள் அணி துருக்கி அணியை தோற்கடித்து இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது நாளை நடைபெறும் போட்டியில் இந்திய அணி பிரான்ஸ் அணியை எதிர்த்து விளையாட உள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் தலைமையின் கீழ் நல்லதொரு ஆட்சியை நாட்டிற்கு கொடுத்துள்ளதாக பிஜேபி இன்று மக்களவையில் கூறியது பெரிய வாக்குறுதிகளை மட்டுமே மக்களுக்கு அரசு வழங்கியதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழில் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கவேண்டும் என்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடைவிதித்துள்ளது புதுச்சேரி சட்டபேரவைக் கூட்டத் தொடரை முன்கூட்டியே முடித்ததற்கான காரணத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்